நரேந்திர மோடி மாணவர்களிடையே கலந்தரையாடும் நிகழ்ச்சி இன்றபுதுதில்லியில் நடைபெறுகிறது பிஜேபி தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது

தேர்வுகள் குறித்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது குறித்தும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பிரதமர் நேரடியாக பதிலளிக்கவுள்ளார் பிரதமரின் இந்த நிகழ்ச்சியை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மாணவர்கள் மன அழுத்தமின்றி தெளிவான சூழலில் தேர்வு எழுதுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் செயல்படுவதாக அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்வு நேரத்தில் பதற்றமின்றி செயல்பட்டு தேர்வை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வது குறித்து விரிவான மற்றும் ஆழமான கலந்துரையாடலை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்துள்ளார் தேர்வுக்கு தபாராகுவது குறித்து வட்சக்கணக்கான மாணவர்களும ஆசிரியரும் பெற்றோரும் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது ஆண்டாக மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்வது குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்

பிஜேபி தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல் அட்டவணையை உட்கட்சி தேர்தல் நடைமுறைகளுக்கான பொறுப்பாளரும் கட்சியின் மூத்த தலைவருமான திரு ராதாமோகன் சிங் வெளியிட்டுள்ளார் இன்று வேட்பு மலு தாக்கலுக்கு பின்னர் போட்டியிருக்கும் பட்சத்தில் நாளை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கட்சியின் செயல் தலைவராக உள்ள திரு ஜே பி நட்டா போட்டியின்றி கட்சி தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே திரு அமித் ஷா பிஜேபி கட்சித் தலைவர் பதவியில் இருந்து வருகிறாா்

ஒரு நபருக்கு ஒரு பதவி என்ற பிஜேபியின் கொள்கையின் அடிப்படையில் தற்போது புதிய தலைவர் தேர்வு செய்யப்படவிருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தொன்மையான நாகரீகங்கள் மற்றும் மொழிகளை பாதுகாத்து அவற்றை ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மற்றும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர் நேற்று பார்வையிட்டார் திருக்குறள் உட்பட தமிழ்மொழியின் படைப்புகள் இந்திய மொழிகள் மட்டுமல்லாது வெளிநாட்டு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மக்கள் தாய்மொழியை அதிகம் பயன்படுத்தி அவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மொழிகளின் வளமான பாரம்பரியத்தை பராமரித்து மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அவசியம் என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார்

தமிழர்களின் வரலாற்றை அறிந்துகொள்ள இந்த தளித்துவமான நிறுவனத்தை அனைவரும் பார்வையிட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வருவதாக உத்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் உத்திரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பிஜேபி ஏற்பாடு செய்திருந்த குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்த விளக்கக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இன்னல்களை சந்தித்து வரும் வகையில் சிறுபான்மையின மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் இத்திருத்தச் சுட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இது எந்தவொரு குடிமகனுக்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இத்திருத்தச் சுட்டம் குறித்து பிஜேபி தொண்டர்கள் வீடு வீடாகச் சென்று விளக்கிக் கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டிலுள்ள நிலக்கரி வன வளம் உள்ளிட்ட இயற்கை வளங்களை தொழில்நுட்பங்கள் மூலம் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மகாராஷ்ட்டிர மாநிலம் நாக்பூரில் விஸ்வேஸ்வரய்யா தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் வைர விழா கொண்டாட்டங்களை அவர் நேற்று தொடங்கி வைத்துப் பேசினார் மரக்கூழ் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் அத்தகைய மூலப்பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடைமுறைகளை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பின்தங்கிய பகுதிகளில் தொழில்துறையை ஊக்குவிக்க இது உதவிடும் என்று அப்போது அவர் தெரிவித்தார்

மரிப் நகரில் ராணுவ முகாம் ஒன்றில் உள்ள மசூதியில் மாலை நேர தொழுகை நடந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் பொது மக்கள் மற்றும் ரானுவ வீரர்கள் என இருதரப்பினரும் இருப்பதாக ரானுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்

சவுதி அரபியா தலைமையிலான கூட்டுப் படைகள் ஆதரவுடன் ஏமளில் இயங்கி வரும் அரசு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக மிகப் பெரிய நடவடிக்கைள் தொடங்கிய சில நாட்களில் ரானுவனத்தினருக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனினும் இந்த தாக்குதலுக்கு ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இதுவரை பொறுப்பேற்கவில்லை எனினும் அவர்கள் தான் இதற்கு காரணம் என ஏமன் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

ஊழல் அரசியல் வாதிகள் பொறுப்புகளிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த சில மாதங்களாகவே வெபனானில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஹாங்காங்கில் ஜனநாயக ஆதரவு போராட்டக்கார்களால் காவல் துறை உயரதிகாரிகள் இருவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஹாங்காங்கில் ஜனநாயக ஆதரவாளர்கள் கடந்த சில மாதங்களாகவே தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போராட்டங்களில் அதிகம் பேர் பங்கேற்பது வழக்கமாகவுள்ளது இந்நிலையில் நேற்று போராட்டக்கார்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் எச்சரித்தனர் சிலரை சோதனையிட முயன்றபோது ஏற்பட்ட கைகளப்பில் காவல்துறையினர் தாக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் இந்த தாக்குதலுக்கு காவல்துறையினரே காரணம் என்று போராட்டக்காரர்கள் குற்றம்சாட்டியுள்ளனர்

அவர்களில் பெரும்பாவானோர் பிரேசிலைச் சேர்ந்த ஒரு கும்பலைச் சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர்

விமான நிலையத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அதிபர் ஒலோ திமிர் ஜெலன்ஸ்கி பிரதமர் ஒலக்ஸி கோன்சரக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த செய்திகள் குவாஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகாராஷ்ட்டிரா பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது

பெங்களுருவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்தது